நரேந்திரமோடி படேலுக்கு மலரஞ்சலி செலுத்தினார் புதுச்சேரியில் முன்னாள் பிரதமர் அமரர் இந்திராகாந்தியின் நினைவு நாளை ஒட்டி முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் அன்னாரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் புதுச்சேரி விடுதலை திருநாள் நாளை கொண்டாடப்படுவதை ஒட்டி துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

நரேந்திரமோடி இன்று காலை மலர் தூவி மரியாதை செலுத்தினார் அங்கு குழுமி இருந்தவர்களுக்கு தேச ஒற்றுமைக்கான உறுதிமொழி செய்து வைத்தார் குஜராத் காவல்துறையினர் மற்றும் மத்திய ஆயுத படையினரின் தேச ஒற்றுமைக்கான அணிவகுப்பையும் மத்திய துணை ராணுவம் உள்ளிட்ட ஆயுத படையினரின் ஆயுத கண்காட்சியையும் பிரதமர் பார்வையிட்டார் டெல்லியில் நாடாளுமன்ற வளாகம் அருகே பட்டேல் சதுக்கத்தில் உள்ள அன்னாரின் சிலைக்கு குடியரசு தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மற்றும் மூத்த தலைவர்கள் மலரஞ்சலி செலுத்தினர் அதைத் தொடர்ந்து மேஜர் தியான்சந்த் விளையாட்டரங்கில் ஒற்றுமைக்கான ஓட்டத்தை உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கொடியசைத்து தொடங்கி வைத்தார் தேசிய ஒற்றுமை தினத்தை ஒட்டி நாடு முழுவதும் இன்று ஒற்றுமை ஓட்டங்களுக்கும் தேசிய ஒருமைப்பாட்டு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது சென்னையில் ஆளுநர் மாளிகை அருகில் உள்ள சர்தார் பட்டேல் சிலைக்கு தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோகித் மாலையணிவித்தார் சென்னையில் பிஜேபி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஒற்றுமைக்கான பேரணியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பங்கேற்றார் புதுச்சேரியில் ஒற்றுமைக்கான ஓட்டத்தை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி தொடங்கி வைத்தார் ராஜ்நிவாஸ் முன்பிருந்து அமலோற்பவம் பள்ளி மாணவர்களின் தேசபக்தி பாடல்களுடன் தொடங்கிய இந்த ஓட்டத்தில் ஏராளமான மாணவ மாணவிகளும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த ஊழியர்கள் அதிகாரிகள் மற்றும் அரவிந்த் கண் மருத்துவமனை பணியாளர்களும் பங்கேற்றனர் சமஸ்தானங்களை ஒருங்கிணைத்து ஒரே இந்தியாவை உருவாக்க அயராது பாடுபட்டவர் சர்தார் படேல் என்றும் படேல் உயிருடன் இருந்திருந்தால் ஜம்மு காஷ்மீரையும் அப்போதே இந்தியாவுடன் ஒருங்கிணைத்து இருப்பார் என்றும் துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கூறினார் பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் ஒற்றுமையே தேசபக்தியின் வெளிப்பாடு என்றும் அவரவர் பொறுப்பை சரிவர நிறைவேற்றுவதே தேசபக்தி என்றும் கூறினார் பொறுப்புகளை மறந்து விட்டு உரிமைகளை மட்டும் கோரினால் நாடு ஒற்றுமையாக இருக்காது என்றும் மக்கள் பொறுப்பானவர்களாக இருந்தால்தான் நாடு வளம்பெறும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இதற்கிடையே ராஜீவ்காந்தி விளையாட்டுப் பள்ளியில் ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்த ஒற்றுமைக்கான ஓட்டத்தை முதலமைச்சர் திரு

நாராயணசாமி தொடக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியின் போது அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த சர்தார் படேலின் திருவுருவப் படத்திற்கும் அவர் மலரஞ்சலி செலுத்தினார் புதுவையில் பிஜேபி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஒற்றுமை ஒட்டத்தை அக்கட்சியின் மாநிலத் தலைவர் திரு

சுவாமிநாதன் தொடக்கி வைத்தார் இந்த ஓட்டத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு தீவிரவாத எதிர்ப்பு உறுதிமொழியும் ஒரே நாடு ஒரே சட்டம் ஒரே மக்கள் உறுதிமொழியும் செய்து வைக்கப்பட்டது அர்ஜென்டினா அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள திரு

நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இந்தியா அர்ஜென்டினா உறவுகளை மேலும் விரிவாக்கி ஆழப்படுத்துவதில் திரு ஃபெர்னாண்டசுடன் இணைந்து செயல்பட தாம் ஆர்வம் கொண்டுள்ளதாக ட்விட்டர் செய்தி ஒன்றில் அவர் கூறியுள்ளார் ட்விட்டரில் பிரதமர் வெளியிட்டுள்ள மற்றொரு செய்தியில் முதுபெரும் தொழிற்சங்க வாதி குருதாஸ் தாஸ்குப்தாவின் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ளார் கொள்கைப் பிடிப்பில் சிறந்தவரான குருதாஸ் தாஸ்குப்தா நாடாளுமன்றத்தில் வலுவான குரலாகத் திகழ்ந்தவர் என்றும் அவரது கருத்துக்களை அரசியல் உலகம் கூர்ந்து கவனித்து வந்ததாகவும் பிரதமர் கூறியுள்ளார் புதுச்சேரியில் மாநில சிபிஐ அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் குருதாஸ் தாஸ்குப்தா மறைவிற்கு ஏஐடியுசி சார்பில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது சிபிஐ மாநிலச் செயலர் திரு சலீம்முன்னாள் செயலர்கள் திரு

விஸ்வநாதன் திரு நாரா கலைநாதன் ஏஐடியுசி நிர்வாகிகள் திரு அபிஷேகம் திரு சேது செல்வம் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டு குருதாஸ் தாஸ்குப்தாவின் திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினர்

இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசின் வேண்டுகோளை ஏற்று பணிக்குத் திரும்பிய மருத்துவர்களுக்கு நன்றி என்றும் மற்றவர்கள் பணிக்குத் திரும்ப நாளை வரை அவகாசம் அளிக்கப்பட்டு உள்ளதாகவும் தெரிவித்தார் அதன் பின்னரும் பணிக்குத் திரும்பாத மருத்துவர்களின் பணியிடங்கள் காலியிடங்களாக அறிவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் மருத்துவர்களின் கோரிக்கைகளை அரசு கனிவோடு பரிசீலித்து வருகின்ற போதிலும் முடிவெடுக்க அவகாசம் தேவை என்று அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார் முன்னாள் பிரதமர் அமரர் இந்திராகாந்தியின் நினைவு நாளான இன்று புதுவையில் அன்னாரின் சிலைக்கு முதலமைச்சர் திரு

நாராயணசாமி அவரது அமைச்சரவை சகாக்கள் பேரவைத் தலைவர் திரு சிவகொழுந்து மக்களவை உறுப்பினர் திரு வைத்திலிங்கம் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகள் அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்

காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களும் ஊர்வலமாக வந்து இந்திராகாந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பிரதேச காங்கிரஸ் அலுவலகத்திலும் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த இந்திராகாந்தியின் திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது

நாராயணசாமி பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் வி காஷ்மீருக்குள் உள்நாட்டு தலைவர்களை அனுமதிக்காமல் ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை மத்திய அரசு அனுமதித்து இருப்பது உள்நோக்கம் கொண்டது எனக் குற்றம் சாட்டினார் காஷ்மீர் விவகாரம் உள்நாட்டு பிரச்சினை என்றும் இதில் மூன்றாம் தரப்பின் தலையீடு தேவையில்லை என்றும் கூறி வரும் மத்திய அரசு தற்போது ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை பார்வையிட அனுமதிப்பது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார்

நாராயணசாமி உள்ளிட்ட தலைவர்கள் புதுச்சேரி மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை தூய்மையான பசுமையான வளமான நீர்மிகு மாநிலமாக மேம்படுத்தும் பணிகளில் தங்களால் இயன்றதை பங்களிக்க பொதுமக்கள் உறுதி ஏற்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் முதலமைச்சர் திரு

நாராயணசாமி தமது வாழ்த்துச் செய்தியில் புதுச்சேரி அனைத்தையும் அர்ப்பணித்த தியாக மறவர்களுக்கு வீர வணக்கம் தெரிவித்துக் கொள்வதாகவும் வளர்ச்சி பெற்ற புதுச்சேரி என்னும் கனவை மக்களின் அர்ப்பணிப்பு மற்றும் உழைப்பு மூலம் நனவாக்க அனைத்து முயற்சிகளையும் அரசு மேற்கொண்டு வருவதாகவும் கூறியுள்ளார் சுதந்திரம் என்பது மண்ணின் வளர்ச்சிக்காக அர்ப்பணிப்பு உணர்வுடன் நம்மை செயல்படச் செய்வதே தவிர வெறும் ஆட்சி மாற்றம் மட்டும் அல்ல என்றும் அவர் கூறியுள்ளார் சட்டப்பேரவைத் தலைவர் திரு சிவக்கொழுந்து பிரதேச காங்கிரஸ் தலைவர் திரு நமச்சிவாயம் உள்ளிட்ட தலைவர்களும் புதுச்சேரி விடுதலைத் திருநாளை ஒட்டி மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி விடுதலைத் திருநாளான நாளைய தினம் கடற்கரைச் சாலையில் நடைபெற உள்ள அரசு விழாவில் முதலமைச்சர் திரு

நாராயணசாமி மூவர்ணக் கொடியை ஏற்றி வைத்து ஆயுதக் காவல் படையினரின் அணிவகுப்பு மரியாதையைப் பார்வையிட இருக்கிறார் நாளை புதுவையில் பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டு உள்ளது அரபிக்கடலில் உருவான ம்மஹா புயல் தீவிரப் புயலாக மாறி இருப்பதாக இந்திய வானிலை ஆராய்ச்சித் துறை தெரிவித்துள்ளது

நெல்லை குமரி தூத்துக்குடி ராமநாதபுரம் ஆகிய தென் மாவட்டங்கள் ஈரோடு தர்மபுரி கிருஷ்ணகிரி சேலம் நாமக்கல் திருப்பூர் ஆகிய வட மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய கோவை நீலகிரி தேனி திண்டுக்கல் மாவட்டங்களின் மலைப் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது

புதுவையில் தொடர் மழையால் ஏற்படும் நிலவரங்களை சமாளிக்க அரசு இயந்திரம் முடுக்கி விடப்பட்டு உள்ளது புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் மீட்புப் பணிக்குத் தேவையான உபகரணங்களுடன் தயார் நிலையில் வைக்கப்பட்டு உள்ளதாகவும் இரு பிராந்தியங்களிலும் இலவச தொலைபேசி எண்ணுடன் கூடிய கட்டுப்பாட்டு அறைகள் திறக்கப்பட்டு உள்ளதாகவும் உள்ளாட்சித் துறை இயக்குநர் திரு மலர்க் கண்ணன் இன்று வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார்

மீண்டும் தலைப்புச் செய்திகள் தேசிய ஒற்றுமை தினமாகக் கொண்டாடப்படும் சர்தார் படேல் பிறந்த நாளான இன்று குஜராத் மாநிலத்தில் உள்ள ஒற்றுமை சிலையில் பிரதமர் திரு நரேந்திரமோடி படேலுக்கு மலரஞ்சலி செலுத்தினார் புதுச்சேரியில் முன்னாள் பிரதமர் அமரர் இந்திராகாந்தியின் நினைவு நாளை ஒட்டி முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் அன்னாரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் புதுச்சேரி விடுதலை திருநாள் நாளை கொண்டாடப்படுவதை ஒட்டி துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர்